போக்சோ திருத்த மசோதா உட்பட மூன்று முக்கிய மசோதாக்களுக்கும் நாடாளுமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது

இந்தியா கூறியுள்ளது

அறிவித்துள்ளது

சாய் பிரணீத் ஜப்பான் வீரரை எதிர்கொள்கிறார்

மாநிலங்களவையில் மருத்துவ ஆணைய மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் நாட்டின் மருத்துவக் கல்வியில் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை இந்த சட்டம் கொண்டு வரும் என்றார்

இந்த மசோதா குறித்து அகில இந்திய வானொலியின் செய்திக் பிரிவுக்கு சிறப்பு பேட்டியளித்த நித்தி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் வி கே பால் தேசிய மருத்துவ ஆணையத்துக்கு அரசு ஆலோசனை மட்டுமே வழங்கும் என்றார் ஒரு தேசம் ஒரு எக்ஸிட் தேர்வு என்பது மருத்துவ தொழிலில் தரத்தை உறுதி செய்யும் என்றும் மருத்துவ தொழில் துறையின் வடிகட்டியாக இது செயல்படும் என்றும் அவர் கூறினார் பாலியல் வன்கொடுமைகளிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்ஸோ சட்டத்திருத்த மசோதா வுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது இது தவிர நடுவாமன்ற தீர்ப்பாய திருத்த மசோதாவும் திவால் சுட்ட திருத்த மசோதாவும் நிறைவேற்றப்பட்டுள்ளன மசோதாக்கள் ஏற்கனவே மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் நேற்று இந்த மக்களவையிலும் நிறைவேற்றப்பட்டன

இந்த மசோதா மீதான விவாத்திற்குப் பதிலளித்துப் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிரிதி இராணி நாட்டில் உள்ள ஒவ்வொரு குழந்தையையும் பாதுகாத்து நீதி வழங்க அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார் மத்தியஸ்தம் மற்றும் சுமரகத்திற்கான சுட்டத்திருத்த மசோதா குறிப்பிட்ட காலவரம்புக்குள் பிரச்சினைக்கு தீர்வுகாண வகை செய்கிறது மேலும் இந்திய மத்தியஸ்த கவுன்சில் என்ற தன்னாட்சி அமைப்பை ஏற்படுத்தவும் இந்த மசோதாவில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய சுட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது நல்ல நிர்வாகத்திற்கு அவசியத் தேவை என்றார் திவால் சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய நிதி மற்றும் கம்பெனி விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் திவால் நடைமுறைகளை மட்டுமே மையமாகக் கொண்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்படாமல் தீர்வுகளுக்கு வழி ஏற்படுத்தும் அம்சங்களும் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தார் கஷ்மீர் பிரச்சினை மீது விவாதம் தேவைப்பட்டால் பாகிஸ்தானுடன் மட்டுமே இந்தியா பேச்சுநடத்தும் என்றும் இது இருதரப்பு விஷயம் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கஷ்மீர் பிரச்சினையில் மத்தியஸ்தம் செய்ய தயாா் என அமெரிக்க அதிபா் திரு டொனால்டு ட்டிரம்ப் கூறிய சில நாட்களுக்குப் பின் தாய்லாந்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்ச் திரு மைக் பாம்பியோவை இன்று சந்தித்த திரு ஜெய்சங்கர் இந்தியாவின் நிலையை தெளிவுபடுத்தினார் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெறும் ஒன்பதாவது கிழக்கு ஆசிய வெளியுறவு அமைச்சள்கள் உச்சி மாநாட்டிற்கிடையே இந்த சந்திப்பு நடைபெற்றது திரு ட்டிரம்பின் சா்ச்சைக்குரிய கருத்துக்குப் பின் இரு நாடுகளின் உயா்நிலை அமைச்சா்கள் அதிகாரப்பூர்வமாக இன்று சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது தாய்லாந்து சென்றுள்ள திரு ஜெய்சங்கா் ஆசியான் இந்தியா அமைச்சா்கள் நிலை சந்திப்பு

ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் சோபியான் மாவட்டம் பந்துஷான் கிராமத்தில் நேற்று நள்ளிரவு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த ரானுவ வீரர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை உயிரிழந்தார் இந்த கிராமத்தில் நடைபெற்ற தேடுதல் நடவடிக்கையின்போது பாதுகாப்புப் படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றது தீவிரவாதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக பாதுகாப்புப் படையினர் தெரிவித்தனர் இரண்டு தீவிரவாதிகள் இங்கி சிக்கியிருப்பதாகவும் அவர்கள் துப்பாக்கி சண்டையில் ஈடுபடுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே புல்வாமா மாவட்டத்தில் உள்ள சாஹித் பாக் கிராமத்தில் தீவிரவாதிகள் ரானுவ வாகனத்தை குறிவைத்து இன்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் வீரர் ஒருவர் காயமடைந்தார் உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து

லக்னோ மாவட்ட ஆட்சியர் திரு கௌசல் ராஜ் சர்மா நேற்றிரவு இதற்கான காசோலையை பாதிக்கப்பட்ட பெண்ணின் தாயாரிடம் ஒப்படைத்தார் பாதிக்கப்பட்ட பெண் கடந்த ஞாயிற்றுக்கிழமை விபத்தில் சிக்கி தற்போது லக்னோவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அந்தப் பெண்ணின் உடல்நிலையில் தற்போது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் முன்னதாக உன்னாவ் பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஐந்து வழக்குகளையும் தலைநகர் தில்லியில் உள்ள நீதிமன்றத்திற்கு மாற்றுமாறு உச்சநீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது

இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் குல்தீப் சிங் செங்கார் மற்றும் பத்து பேருக்கு எதிராக சிபிஐ வழக்குப் பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது

சீனாவுடன் வர்த்தக பேச்சுவார்தை நடத்துவதற்கு ஷாங்காய் சென்றிருந்த அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி திரு ராபா்ட் வைட்ஸியரும் நிதி அமைச்சா் திரு ஸ்டீவன் நூச்சினும் நாடு திரும்பிய ஒரு நாளைக்குப் பின் புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மேற்கு ஆப்ரிக்க நாடுகளில் பயணம் மேற்கொண்டிருக்கும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இறுதிகட்டமாக நேற்று கினியா தலைநகர் கொனார்க்கி சென்றுள்ளார் அங்குள்ள சர்வதேச விமான நிலையத்தில் இறங்கியபோது அவரை கிளியா அதிபர் திரு ஆவ்பா காண்டே அன்புடன் வரவேற்றார் இந்திய தூதரக அதிகாரிகளும் குடியரசுத் தலைவரை வரவேற்றனர் இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் கினியாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வது அதுவே முதல்முறையாகும் கினியா அதிபருடன் இன்று திரு ராம்நாத் கோவிந்த உயர்நிலை பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார் இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன இந்த பயணத்தின்போது கிளியா நாட்டின் உயரிய விருதினை அந்நாட்டு அதிபர் திரு ராம்நாத் கோவிந்துக்கு வழங்க உள்ளார் நாளை பயண நிறைவுக்கு முன்னதாக இந்திய சமூகத்தினாின் கூட்டத்தில் திரு கோவிந்த் பங்கேற்பார்